தி ருவி ழா இன்று தொடங்கியது

வகையில் ப திய கட்டுப்பாடுகளை அம்மாநில அரசு விதி தட்துள்ளது மேற்கு வங்க சட்டப் பேரவைக்கு ஐந்தாம் கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் தீவரிம் அடை நட்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா

தடுப்பஆசி மையங்கள் குறித்த தகவல்களை பிற ருக்கு பகிர வேண்டும் என்று ம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

அவ ர குறிப்பிட்டுள்ளார் இந்த சிறிய அளவிலான கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் கு றித்து விழிப்பணர்வ ஏ ற்படுத்தப்பட வேண்டும் என் று ம் அவர் கூறியள்ளார்

இதற்கிடையே பொதுமக்கள் தயக்கமின்றி தடுப்பாது சி செலுத்திக் கொள்வதை உறுதபி செய்ய ம் பொருட்டு இந்த தி ருவி ழா நடத்தப்படுவதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியள்ளார்

நாடு முழுவதும் தற்போது நடைபெற்று வரும் தடுப்பஆசி தி ருவி ழாவில் மக்கள் ஆர்வ முடன் பங்கேற்க வேண்டும் என் று மத்திய தகவல் ஒலி பரப்பத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இனைய டுத்து இந்த மருந்தின் ஏ ற் று மதிக்கு மத்திய அரசு தளட விதி ததுளளது

உலக பார்க்கின்சன்ஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

இது தொடர்பாக அகில இந்திய வாணொலியின் செய்தி பிரிவுக்கு பேட்டியளித்த ம ரு த ் துவ கல் லு பரியி ன் நரம்பியல் துறை தலைவர் டாக்டர் ரஜீ ந்தர் தாமி ஜா உடற்பயி ற்சி மற்றும் சரிவிகித அளவிலான உணவ ஆகியவை இந்நோய் பாதிப்பில் இருந்து காத்துக்கொள்ள முடிய ம் என்று தெரிவித்துள்ளார்

அவரது இறுதிக் சடங்குகள் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாதவராவின் மறைவக்கு முதலமைச்சர் தி ரு எடப்பாடி பழ்னிசாமி துண் முதலமைச்சர் திரு ஒப்பள்ளீர் செல்வம் தி முக் தலைவர் திரு மும்க் ஸ்டாலின் உட்பட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மான் சுக் ஹிரள் கொலைவழக்க உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் தொடர்பாக மும்பை உதவி காவல் ஆய்வாளர் ரியாஸ் காசியை தேசிய பலனாய்வ அமைப்ப இன்று கைது செய்தது

காஷ்மீரில் ஐ ம் மு சு ற் று ல ாத்துறையை மே ம் ப டு த்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அதன் துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மத்திய சுற்பறுலா அமைச்சக செய்லார் திரு அரவிந்த் சிங் உடன் இன்று ஆ லோசனை நடத்தினார்

ஐபி எல் கொல்கத்தா அணிகளுக்கு இடயேயான ஆட்டம் இள்னும் சற் று நேரத்தில் தொடங்கவள்ளது சென்னையில் நடைபெறும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதரா பாத் அணி முதலில் பந்துவீச தீர் மானித்துள்ளது

இரு அணிகளுக்கு ம் இடையேயான இரண்டாவது ஆட்டம் நாளை நடை பெறவர்ள்ளது